நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆகியோரை சந்தித்துப் பேசியுள்ளார் பிரபல நடிகரும் நாடக ஆசிரியருமான கிரீஷ் கர்னார்ட் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

வி ஜானகிராமனின் இறுதிச் சடங்குகள் முழு மரியாதைகளுடன் நாளை நடைபெற உள்ளன

இந்த வழக்கை ஜம்மு காஷ்மீருக்கு வெளியே மாற்ற உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து தினசரி அடிப்படையிலான விசாரணைகள் கடந்த ஆண்டு ஜுலை மாதம் முதல் அண்டை மாநிலமான பஞ்சா பின் பத்தான்கோட் நீதிமன்றத்தில் நடைபெற்றன மேற்கு வங்கத்தில் மக்களவைத் தேர்தலுக்குப் பின்னரும் வன்முறைகள் தொடருவது குறித்து மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஹவாக்குவாதம் முற்றியுள்ள நிலையில் மேற்குவங்க ஆளுனர் திரு கேசரிநாத் திரிபாதி இன்று புதுடில்லி யில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆகியோரை சந்தித்துப் பேசினார் மேற்கு வங்கத்தின் நடப்பு நிலவரங்கள் குறித்து தாம் எடுத்துக் கூறியதாக அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மேற்கு வங்கத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வர வாய்ப்புள்ளதா என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு அத்தகைய விவாதம் எதுவும் இந்த சந்திப்புகளில் இடம்பெறவில்லை என்று அவர் பதில் அளித்தார் மேற்கு வங்கத்தில் வன்முறைகள் நீடிப்பது குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் ஏற்கனவே ஆழ்ந்த கவலை வெளியிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது நேற்று இலங்கை பயணம் மேற்கொண்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி க்கு இலங்கை பிரதமர் திரு ரனில் விக்ரமசிங்கே நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் திரு நரேந்திர மோடி யின் தொடர்ச்சியான இந்த ஆதரவு இலங்கை க்கு சுற்றுலாப் பயணிகள் வருவதை ஊக்குவிக்கும் என்று பேஸ்புக் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் இந்தியா இலங்கை மற்றும் மாலத்தீவுகளுக்கு இடையிலான முத்தரப்பு பேச்சுவார்த்தை மூலம் பிராந்திய பாதுகாப்பை வலுப்படுத்துவது உட்பட பல்வேறு விஷயங்களை தாங்கள் விவாதித்ததாகவும் இலங்கை பாதுகாப்புப் படையினருடன் நெருக்கமாக செயல்பட்டு தீவிரவாத எதிர்ப்புப் பணிகளில் அவர்களுக்கு பயிற்சி அளிக்க தாம் வேண்டுகோள் விடுத்ததாகவும் திரு ரனில் விக்ரமசிங்கே கூறியுள்ளார் இந்திய இலங்கை கூட்டுத் திட்டங்களில் அமலாக்கத்தில் ஏற்பட்டுள்ள தாமதங்கள் களையப்பட்டு திட்டங்கள் துரிதமாக்கப் படும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி யிடம் தாம் உறுதி அளித்திருப்பதாக அவர் கூறியுள்ளார் பிரெஞ்ச் வெளியுறவுத் துறை துணை அமைச்சர் திரு ழான் பாப்டீஸ்ட் லெமாய்ன் இன்று புதுடில்லி யில் மத்திய வெளியுறவுத் துறை இணை அமைச்சர் திரு

முரளீதர னை சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேலும் ஆழமாக்குவது குறித்து விவாதித்தார் இந்த சந்திப்பு மிகவும் ஆக்க பூர்வ முறையில் அமைந்ததாக இந்தியாவிற்கான பிரெஞ்ச் தூதர் திரு அலெக்சாண்டர் ஜீக்லர் தெரிவித்துள்ளார்

மன்ஜீவ்சிங் பூரி இன்று காட்மாண்டு வில் நேபாள அரசின் நிதித்துறைச் செயலரிடம் வழங்கினார் தொடர்ச்சியான முறையில் நேபாள த்திற்கு இந்தியா வழங்கி வரும் தாராளமான மனிதாபமான உதவிகள் பாராட்டத்தக்கவை என்று நேபாள அரசு கூறியுள்ளது பிரபல நடிகரும் நாடக ஆசிரியரும் ஞானபீட விருது பெற்ற எழுத்தாளருமான கிரீஷ் கர்னாட் பெங்க்ளூ ரில் இன்று காலை காலமானார்

பத்மஸ்ரீ பத்மபூஷன் உட்பட பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ள கிரீஷ் கர்னார்ட் தமிழ் திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் கிரீஷ் கர்னா டின் யயாதி ஹயவதனா உள்ளிட்ட நாடகங்களும் அவர் திரைக்கதை வசனம் எழுதி நடித்த சம்ஸ்காரா திரைப்படமும் மிகவும் புகழ்பெற்றவை கிரீஷ் கர்னாட் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் கிரீஷ் கர்னார்ட் மறைவு கலாச்சார உலகிற்கு பேரிழப்பு என்று குடியரசுத் தலைவர் திரு

பிரதமர் திரு நரேந்திர செய்தி மோடி வெளியிட்டுள்ள ட்விட்ட செய்தியில் எல்லா விதமான ஊடகங்களிலும் கிரீஷ் கர்னார்ட் வெளிப்படுத்திய அற்புதமான நடிப்பு எப்போதும் நினைவில் கொள்ளப்படும் என்று கூறியுள்ளார் சமூக நோக்கங்களுக்காக உணர்வு பூர்வமான பேசிவந்த கிரீஷ் கர்னார் டின் படைப்புகள் வருங்காலத்தில் மேலும் பிரபலமடையும் என்றும் அவர் கூறியுள்ளார் பிரபல நகைச்சுவை நடிகரும் திரைப்பட வசன கர்த்தாவுமான கிரேசி மோகன் சென்னையில் இன்று காலமானார்

கமலஹாசன் எஸ் வி சேகர் உட்பட திரைஉலகப் பிரபலங்கள் பலரும் மருத்துவமனைக்கு நேரில் சென்று கிரேசி மோகன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் புதுச்சேரியில் மாநில முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் திமுக அமைப்பாளருமான ஆர் வி

புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று ஜானகிராமன் இல்லத்திற்கு நேரில் சென்று அன்னாரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜானகிராம னின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மாரியாதைகளுடன் நடைபெறும் எனக் தெரிவித்தார் திமுக அமைப்பாளர்கள் திரு

சிவா திரு

சிவக்குமார் பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயம் உட்பட பலரும் மறைந்த தலைவரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர்

பழம்பெரும் அரசியல்வாதிகளில் ஒருவரை புதுச்சேரி இழந்திருப்பதாக துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி தமது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார் அரசியல் மதிநுட்பத்திற்கும் நிர்வாகத் திறமைக்கும் நன்கு அறியப்பட்டவர் ஜானகிராமன் என்றும் அன்னாரின் பிரிவால் வாடும் அவரது குடும்பத்தினர் மற்றும் தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார் வில்லியனூ ரில் நேற்றிரவு கஞ்சா விற்ற மூவரை போலீசார் கைது செய்துள்ளனர் வில்லியனூர் அய்யனார் கோவிலுக்கு பின்புறம் கஞ்சா விற்பனை நடப்பதாக தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து போலீசார் அங்கு விரைந்து சென்றபோது போலீசார்ரைக் கண்டவுடன் மூன்று பேரம் தப்பி ஒட முயன்ற போதிலும் போலீசார் அவர்களை துரத்திப் பிடித்து கைது செய்தனர்

திருவண்ணாமலை மற்றும் பண்ருட்டி பகுதிகளில் இருந்து கஞ்சா வாங்கி இங்குள்ள கல்லூரி மாணவர்களுக்கு விற்று வந்ததை விசாரணையில் இவர்கள் ஒப்புக்கொண்டனர் போலீசார் இவர்கள் மீது வழக்கு பதிவுசெய்து நீதிபதி முன்னிலையில் ஆஜர் படுத்திய பின்னர் மத்திய சிறையில் அடைத்தனர்

லட்சத் தீவுகளை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் கிழக்கு மத்திய அரபிக் கடல் பகுதியில் உருவான காற்றழுத்தத் தாழ்வுப் பகுதி இன்று காற்றழுத்தத் தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது

வடகிழக்கு மாநிலங்களில் சில பகுதிகளுக்கும் பரவ சாதகமான சூழல் நிலவுவதாகத் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்திய கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார்

புற்று நோயால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர் யுவராஜ் சிங் என்பதும் குறிப்பிடத்தக்கது

கேசரிநாத் திரிபாதி இன்று புதுடில்லி யில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆகியோரை சந்தித்துப் பேசியுள்ளார் பிரபல நடிகரும் நாடக ஆசிரியருமான கிரீஷ் கர்னார்ட் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் புதுவையில் இன்று காலமான முன்னாள் முதலமைச்சர் ஆர் வி ஜானகிராமனின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதைகளுடன் நாளை நடைபெற உள்ளன இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவுபெறுகிறது